இனி விரிவான செய்திகள் சமுதாயத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களும் கண்ணியமான வாழ்க்கையை வாழத் தேவையான நடவடிக்கைகளை மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் காஸிப்பூரில் மகாராஜா சுகேல்தேவ் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டு புதிய மருத்துவ கல்லூரிக்கு அடிக்கல்நாட்டியதுடன் அங்கு நடைபெற்ற பொதுக் கூட்டத்திலும் அவர் உரையாற்றினார் விவசாயக் கடன் தள்ளுபடி தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக பிரதமர் குற்றம்சாட்டினார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது தகுதியற்றவர்களுக்கு கடன் வழங்கப்பட்டு உண்மையான விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டதால் அவர்கள் தனியார் நிதிநிறுவனங்களை நாடிச்சென்று கடன் வலையில் தள்ளப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்குப் பிறகு அம்மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் கூட்டணி அரசு குறைந்த அளவிலான விவசாயக் கடன்களையே தள்ளுபடி செய்திருப்பதாக அவர் குட்டிக்காட்டினார் தாம் மக்களின் காவலர் போன்று செயல்படுவதாகவும் தவறு செய்தவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் பிரதமர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வாரணாசியில் சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிலையத்தின் தெற்காசிய மண்டல மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்துவைத்துப் பேசிய திரு நரேந்திர மோடி இந்த மையம் தெற்காசியாவில் அரிசி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான சிறந்த மையமாக திகழும் என்றார் அத்துடன் குறைந்த அளவு தண்ணீரில் குறைந்த அளவு சக்கரை சத்தும் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த நெல் ரகங்களை விவசாயிகள் உற்பத்தி செய்வதற்கும் இந்த மையம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்

இந்த நிகழ்ச்சியை பிரதம் அலுவலக யூ டியூப் அலைவரிசையிலும் தகவல் ஒலிபரப்புத்துறை அலைவரிசைகளிலும் மக்கள் பார்க்கலாம் இது தவிர அகில இந்திய வானொலியின் இணையதளத்திலும் இது ஒலிபரப்பாகிறது பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் இடம்பெறும் நாளை இரவு எட்டு மணிக்கும் இது மறு ஒலிபரப்பு செய்யப்படும்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 ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுடன் நடந்த மோதலில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகள் நான்கு பேர் பாதுகாப்புப் படையினரால் சுட்டுக்கொல்லப்பட்டனர் இப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியருப்பதாகக் கிடைத்தத் தகவலின்பேரில் ராணுவம் மற்றும் மாநில காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இருதரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச்சன்டை நடைபெற்றதாகவும் அதன் முடிவில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை கண்காணிக்க கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் குழு அமைக்கப்படும் என தேசிய விலங்குகள் நல வாரியத் தலைவர் திரு

குப்தா கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜல்லிக்கட்டுப் போட்டியை எவ்வித புகாருக்கும் இடமின்றி நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மத்திய விலங்குகள் நலவாரியத்தின் அனுமதியின்றி செயல்படும் விலங்குகள் நல அமைப்புகள் சுட்டவிரோதமானவை என்றும் அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு எஸ் பி குப்தா தெரிவித்தார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியின் வேண்டுகோளை ஏற்று நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த நிதி வரப்பெற்றுள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கஜ புயல் நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசிடம் கோரியுள்ள நிதியுதவி விரைவில் கிடைக்கும் என நம்புவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் ராசிபுரம் வட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு திட்டப்பணிகளை அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் விசரோஜா ஆகியோர் தொடங்கிவைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தங்கமணி கஜ புயல் நிவாரணப் பணிகளுக்காக எந்தெந்த துறை வாரியாக எவ்வளவு நிதி தேவை என்பதை தாமும் அமைச்சர் திரு வேலுமணியும் மத்திய அமைச்சர்களிடம் நேரில் கோரிக்கை விடுத்திருப்பதாகக் கூறினார் மத்திய அரசின் ப்ரிபெய்டு மின்திட்டம் தொடர்பான விளக்கங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு தெளிவுபெற்ற பிறகே இத்திட்டத்தில் சேருவது குறித்து தமிழக மின்வாரியம் முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக திருச்செங்கோடு அருகே உள்ள ஆனங்கூர் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் திரு

தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக டாக்டர் சுதா சேஷய்யன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை பல்கலைக்கழக வேந்தரும் ஆளுநருமான திருபன்வாரிவால் புரோஹித் பிறப்பித்துள்ளார் டாக்டர் கதா சேஷய்யன் பொறுப்பேற்கும் நாளிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்கு இப்பதவியை வகிப்பார் மதுரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றியுள்ள சுதா சேஷய்யன் மருத்துவப் பல்கலைக்கழகத்தின் பதிவாளராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் மலைப்பகுதிகளில் இயங்கும் அரசுப்பள்ளிகள் மீது தனிக்கவனம் செலுத்தி அவற்றின் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் வத்தல்மலைப் பகுதியில் நடைபெற்ற பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கி மாணவர்கள் இடைநிற்றலைத் தடுக்க பல்வேறு சிறப்புத் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்றார் இதுபோன்ற திட்டங்கள் காரணமாக அரசுப் பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு இணையான கட்டமைப்பு வசதிகளை பெற்றிருப்பதுடன் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக திரு அன்பழகன் தெரிவித்தார் பல்வேறு துறைகளில் முன்னோடி மாநிலமாகத் திகழும் தமிழகம் பிளாஸ்டிக் ஒழிப்பிலும் முன்னோடியாகத் திகழும் என செய்தித் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான மாற்று பொருட்கள் விற்பனை கண்காட்சி மற்றும் பயிற்சிப் பட்டறையை இன்று அவர் தொடங்கிவைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கடம்பூர் ராஜூ பிளாஸ்டிக் ஒழிப்பை சட்டத்தால் மட்டும் நிறைவேற்ற முடியாது என்றும் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்பதால் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகக் கூறினார் தமிழகத்தில் பிஜேபி தலைமையில் வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக இளைஞர்களை ஒருங்கிணைத்து நேர்மையான அரசியலை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இந்தக் கூட்டணி அமையும் என்றார்

விதிகளை மீறி கட்டப்படும் கட்டடங்களுக்கான மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பை உடனடியாக துண்டிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை மண்ணடிப் பகுதியில் சட்டவிரோமாக நடைபெற்று வந்த கட்டுமானப் பணிகளை நிறுத்த மாநகராட்சி உத்தரவிட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் திரு வைத்திநாதன் மற்றும் திரு கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஆக்கிரமிப்புகளும் விதிமீறல் கட்டடங்களும் புற்றுநோய் போன்று வேகமாக பரவி வருவதாக வேதனை தெரிவித்த நீதிபதிகள் அதிகாரிகள் முறையாக கண்காணிக்காவிட்டால் இதபோன்ற விதிமீறல்களைத் தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டனர் மேலும் விதிகளை மீறுபவர்களை நீதிமன்றம் பாதுகாக்காது என்றும் திட்டவட்டமாகத் தெரிவித்தனர் மாநகராட்சி அதிகாரிகளின் உதவியில்லாமல் இதபோன்ற விதிமீறல்களில் ஈடுபட முடியாது என்று கூறிய நீதிபதிகள் நேர்மை அர்ப்பனிப்பு மனப்பான்மைக்கு எதிராக செயல்படும் அதிகாரிகள் மீது பணிநீக்கம் உள்ளிட்ட துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தினர் மாவட்டச்செய்திகள் பிளாஸ்டிக் பொருட்கள் தவிர்ப்பு மற்றும் நீர்நிலைகளில் குப்பை போடுவதை தவிர்ப்பதை வலியுறுத்தி நாகர்கோவிலில் இன்று நடைபெற்ற மாரத்தான் ஒட்டத்தில் ரயில்வே ஏடிஜிபி திரு சைலேந்திர பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

பெரம்பலூர் மாவட்டத்தில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் பங்கேற்குமாறு மாவட்ட ஆட்சியர் சாந்தா கேட்டுக் கொண்டுள்ளார்